தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம்

சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார்

சுதீர்மன் கோப்பைக்கான பேட்மிண்டன் போட்டி இன்று சீனாவில் தொடங்குகிறது

வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு மனோஜ் சின்ஹா திரு ரவிசங்கர் பிரசாத்

ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திருசிபுசோரன் ஆகியோர் இந்த இறுதிக்கட்ட தேர்தலில் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர் வாக்குப்பதிவை ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் ஓட்டபிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய நான்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் இன்று நடைபெறவுள்ளது

வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்குமாறும் அவர் கூறியுள்ளார் வாக்காளர் சீட்டை மட்டுமே பயன்படுத்தி வாக்களிக்க இயலாது என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் வியாழக்கிழமை நடைபெறும் இதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பயிற்சியும் தேர்தல் அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏதுவாக அகில இந்திய வானொலியின் புதுதில்லி செய்திப்பிரிவு விரிவான ஏற்பாடுகள் செய்துள்ளது

வாக்கு எண்ணிக்கை குறித்த விவரங்களை நாடு முழுவதும் உள்ள எமது செய்தியாளர்கள் உடனுக்குடன் வழங்க உள்ளனர் தேர்தல் முடிவுகள் குறித்து நிபுணர்கள் பங்கேற்று விவாதிக்கும் கலந்துரைடால் நிகழ்ச்சியும் இதில் இடம் பெறவுள்ளது

எமது செய்தி பிரிவின் இணையதளம் மற்றும் டிவிட்டர் பக்கத்தில் தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் வெளியிடப்படும் மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறவுள்ள நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணித்தலைவர் திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர்களுடன் நேற்று தீவிர ஆலோசனை நடத்தினார் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு அகமது படேல் திரு

கேஆண்டனி ஆகியோர் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மக்களவைத் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் கூட்டணி அரசு அமைப்பது குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கூட்டத்திற்கு திரு ராகுல் காந்தி அழைப்பு விடுத்துள்ளார்

தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் இடம் பெறாத கட்சிகளை ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்குள் கொண்டுவரும் பணியில் காங்கிரசின் தலைவர்கள் சிலர் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையே பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அளித்துள்ள பேட்டியில் மத்தியில் மாற்று அரசு அமைப்பதில் திருமதி சோனியா காந்தி திரு மன்மோகன் சிங் ஆகியோரது அனுபவங்களை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ளும் என்றார் அடுத்த அரசை அமைப்பதிலும் தேசிய தஜனநாயக கூட்டணியில் இடம் பெறாத கட்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் திருமதி சோனியா காந்தி முக்கியப் பங்காற்றுவார் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியை தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கியத் தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள் மற்ற கட்சிகளுடன் பேச்சு நடத்துமாறு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு

கே ஆண்டனி

கமல்நாத்

பசிதம்பரம்

அசோக் கெல்லாட் ஆகியோரை திரு ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டிருப்பதாக பிடிஐ செய்தி மேலும் தெரிவிக்கிறது மாநில கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் மத்தியில் எந்தவொரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்று மதச்சார்பற்ற ஜனதா தள் தலைவரும் முன்னாள் பிரதமருமான திரு

தேவே கௌடா கூறியிருக்கிறார்

அமீத் ஷா கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது என்று கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோதி இன்று உத்திரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத்தில் உள்ள ஆலயத்தில் வழிபாடு நடத்தவுள்ளார் முன்னதாக நேற்று கேதார்நாத் சென்ற அவர் அங்குள்ள புகழ்பெற்ற சிவாலயத்தில் வழிபாடு நடத்தினார் பின்னர் அங்குள்ள புனித குகையில் பல மணி நேரம் தியானத்தில் ஈடுபட்டார்

உத்பல் குமார் சிங் பிரதமருக்கு விளக்கினார் மத்தியில் கூட்டணி அரசு அமைக்கும் வகையில் பல்வேறு கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டிவரும் தெலுகுதேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று லக்னோவில் பகுஜன்சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதியை சந்தித்துப் பேசினார் சமாஜ்வாதி கட்சித்தலைவர் திரு அகிலேஷ் யாதவையும் அவர் பின்னர் சந்தித்தார் முன்னதாக தில்லியில் நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் திரு சுதாகர் ரெட்டி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் லோக் தந்திரிக் ஜனதா தள் தலைவர் திரு சரத் யாதவ் ஆகியோரை சந்தித்தார் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மக்களவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் பணிக்குத் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி சில்பா பிரபாகர் சத்தீஷ் கூறியிருக்கிறார் திருநெல்வேலியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டியில் உள்ள அரசு பொறியியல் கல்லுாரியிலும் தென்காசி மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் குற்றாலம் பராசக்தி கல்லுாரியிலும் எண்ணப்படும் என்று கூறினார்

கடற்படையின் அடுத்த தலைமைத் தளபதியாக வைஸ் அட்மிரல் கரம்பீர் சிங் நியமிக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து மற்றொரு வைஸ் அட்மிரல் பிமல்வர்மா தாக்கல் செய்த மனுவை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நிராகரித்து விட்டது

கரம்பீர் சிங் நியமனத்தை எதிர்த்து தற்போது அந்தமான் நிக்கோபார் கடற்படை பிரிவுக்கான தளபதியாக உள்ள வைஸ் அட்மிரல் திரு பிமல்வர்மா கடந்த மாதம் ராணுவ நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இருவரிச் செய்திகள் ஆஸ்திரேலியாவில் நேற்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சி தோல்வி அடைந்ததால் அக்கட்சியின் தலைவர் திரு பில் சார்ட்டென் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் துணை அதிபர் ஜோ பிடன் நேற்று முறைப்படி தனது பிரச்சாரத்தைத் தொடங்கினார்

ஐம்மு கஷ்மீர் மாநிலத்தில் நேற்று பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் நான்கு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

ஆசியாவில் முதலாவது நிலத்தடி நீர் மின் நிலையமாகத் திகழும் பைக்காரா மின் நிலையத்தை தமிழக ஆஞ்நர் திரு பன்வாரிலால் புரோகித் நேற்று பார்வையிட்டு அங்கு நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்

இந்தப்போட்டியில் முதன்முறையாக பட்டம் வெல்லும் முனைப்பில் இந்திய அணி உள்ளது நட்சத்திர வீராங்கணைகளான பி வி சிந்து சாய்னா நேவால் வீரர்கள் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சமீர் வர்மா உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்

வரும் புதன்கிழமை வலிமையான சீன அணியை இந்திய அணி எதிர்கொள்கிறது

கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன